இந்தியாமியான்மார் இடையிலானபாதுகாப்பு ஒத்துழைப்புத் திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கிகப்பல் ஐ என் எஸ் சிந்துவிர் மியான்மாருக்குவழங்கப்பட்டுள்ளது

சர்வதேசஅளவில் இந்தியாவின் நிலைஉயர்ந்துவருவதாக இந்தியாவுக்கான இஸ்ரேலியதூதர் ரான் மால்காகூறியுள்ளார்

டென்மார்க் ஓபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியபேட்மின்டன் வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதிசுற்றுக்குள் நுழைந்தார் பிரதமர் திரு

மத்தியநிதியமைச்சர் விவசாயத் துறைஅமைச்சர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத் துறைஅமைச்சர் ஆகியோர் இந்தவிழாவில் கலந்தகொள்வார்கள்

பரிசோதனைதொழில்நுட்பம் மருந்துகள் சிகிச்கைமற்றும் நோயாளிகள் தொடர்பு போன்றவைகுறித்துஅவர் கேட்டறிந்தார் தடுப்பு மருந்துஉற்பத்தியாளர்களுக்குஅரசுஅனைத்துஉதவிகளையும் செய்வதற்குதயாராக இருப்பதாகபிரதமர் கூறினார் இரத்தமாதிரிகள் கணக்கெடுப்பு பரிசோதனை புள்ளிவிவரங்கள் போன்றவற்றைஅதிகரிக்கவேண்டும் என்றுவலியுறுத்தினார் மத்தியசுகாதாரஅமைச்சகத்தின் மூலம் தடுப்பு மருந்துவிநியோகம் பாரம்பரியமருத்துவசிகிச்சைகுறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார் ஆயுஷ் மருத்துவஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசனைநடைபெற்றது அனைவருக்கும் நியாயமானவிலையில் மருந்துகிடடக்கவும் பரிசோதனைகருவிகள் சிகிச்சைபோன்றவற்றில் இந்தியாபிறநாடுகளைஒப்பிடுகையில் முண்ணணியில் உள்ளதாகபிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தொற்றுக்குஎதிராகவிழிட்புடன் இருக்குமாறும் எப்போதும் தயார் நிலையில் இருக்கவேண்டும் என்றும்பிரதமர் வலிபுறுத்தியுள்ளார் இந்தக் கூட்டத்தில் மத்தியசுகாதாரஅமைச்சர் டாக்டர்ஹர்ஷ் வர்தன் நிதிஆயோக் உறுப்பினர் டாக்டர் விகேபால் முதன்மைஅறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் கே விஜயராகவன் மற்றம் முத்தவிஞ்ஞானிகளும் அதிகாரிரகளும் கலந்துகொண்டனர் இந்தியாவின் வரலாறுஅரசியல் கலாச்சாரம் குறித்தவிரிவுரைகள் நாட்டில் செயல்படும் வெளிநாட்டுத் துாதர்களுக்காகஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது வெளியுறவு செயலர்திருஹர்ஷ் வர்தன் ஷ்ரிங்க்ளா இதனைநேற்றுதொடங்கிவைத்தார்

இந்தியாமியான்மார் இடையிலானபாதுகாப்பு ஒத்தழைப்புத் திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கிகப்பல் ஐ என் எஸ் சிந்துவிர் மியான்மாருக்குவழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களைசந்தித்தவெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா இதனைத் தெரிவித்துள்ளார் கடல்சார் பாதுகாப்பைஉறுதிசெய்வதற்குமியான்மாருடன் பாதுகாப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் தெரிவித்தார் இந்தியாவில் ஆஸ்கர் விருதுபெற்றமுதல் ஆடை வடிவமைப்பாளர் பானுஅத்தைப்யாநேற்றுமும்பையில் அவரது இல்லத்தில் காலமானார்

கடந்தஎட்டு மூன்றான்டுகளாக மூளைக் கட்டியால் அவர் அவதிப்பட்டதாகவும் நேற்றுதாக்கத்தில் அவரதுடயிர் பிரிந்ததாககுடும்பத்தினர் தெரிவித்தனர்

காந்திதிரைப்படத்தில் மகாத்மாகாந்தியின் வேடத்தில் நடித்ததிரு ரிச்சர்ட் அட்டன்பரோவிற்குஅவர ஆடை வடிவமைத்தார் மத்தியகப்பல் துறைதலைமை இயக்குநரின் அலுவலகம் இளிதேசியகப்பல் மறுகழற்சிஆணையகமாக இயங்கும் என்றுமத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது இந்தஅமைப்பு சுட்டத்தின் படி அதிகாரம் பெற்றஅமைப்பாக இயங்கும் என்றுஅரசுதெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தின் காந்திநகரில் இந்தஅமைப்பின் தலைமையகம் இயங்கும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் மறுகழற்சிதொடர்பானஅனைத்துநடவடிக்கைகளையும் இந்தஅமைப்பு பொறுப்பேற்றுக் கொள்ளும் சர்வதேசஅளவில் இந்தியாவின் நிலைஉயர்ந்துவருவதாக இந்தியாவுக்கான இஸ்ரேலியதூதர் ரான் மால்காகூறியுள்ளார் மேற்குஆசியாவில் குறிப்பாக இஸ்ரேலுடன் இந்தியாநெருங்கிஒத்துழைப்பதைஉலகநாடுகள் உன்னிப்பாககவளிப்பதாகஅவர் கூறினார் இதனால் அரபு நாடுகளிலும் இந்தியாவின் அந்தஸ்து அதிகரித்துவருவதாகஅவர் தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்குபேட்டியளித்தஅவர் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்குமிடையேசர்ச்சை இல்லைஎன்பதைஉலகம் அறிந்திருப்பதாககூறியுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கானகுழ்நிலை இன்றும் உருவாகவில்லைஎன்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடுமாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாடத்திட்டத்தைகுறைப்பதுகுறித்து முதலமைச்சர் உரியமுடிவினைஅறிவிப்பார் என்றும் அமைச்சர் கூறினார்

கடுமையாகபாதிக்கப்பட்டுள்ளஏழைநாடுகளுக்குசிறப்பு நிதிதொகுப்பு பரிந்துரைசெய்யப்படும் என்றுஅவர் கூறினார் இந்தமாத இறுதியில் சர்வதேசமேம்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகளுடனானகூட்டத்தில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் புதியதொற்றநோய்களுக்கும்நுகர்வோர் பயன்பெறுவதற்கேற்பகாப்பீடுதரவேண்டும் என்று இந்தியகாப்பீடுமுறைப்படுத்துதல் மற்றும் மேம்பாடுஆணையத்தின் தலைவர் திரு சுபாஷ் குந்டியாதெரிவித்துள்ளார் இது தொடர்பானஉச்சிமாநாட்டில் பேசியஅவர் மருத்துவவல்லுநர்கள் காப்பீடுநிறுவனங்களுடன் இதற்கான ஆ வோசனைகளை மேற்கொள்ளுமாறுவலியுறுத்தியுள்ளார் சாதாரணநோய்கள் மட்டுமல்லாதுஅதிகரித்துவரும் புதியதொற்றுநோய்கள் குறித்தசிகிச்சைதொடர்பாகவும் ஆலோசிக்கவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடிகடந்தஆண்டுபிப்ரவரிமாதத்தில் அடிக்கல் நாட்டிய இந்தமையத்தில் நாற்பதுசதவிகிதபணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிததுள்ளது

டென்மார்க் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியபேட்மின்டன் வீரர் கிடாம்பி புரீகாந்த் காலிறுதிகற்றுக்குள் நுழைந்தார்

ஷார்ஜாவில் நேற்றுநடபெற்ற ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிஎட்டுவிக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுர் அணியைவீழ்த்தியது